பகுதிகளுக்கு புதிய திசைக்காட்ட அரசுக்கு குடிமக்கள் உதவி செய்ய வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார்

ஜம்மு கஷ்மீர் லடாக் ஆகிய பகுதிகளில் ஐந்தாவது நாளாக இன்றும் அமைதி நிலவுகிறது

தொழிலாளர்களுக்கான ஊதிய விகிதச் சுட்டம் சுட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சுட்ட திருத்த மசோதா ஆகியவற்றுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார் திவால் மற்றும் நொடித்தல் சுட்டத்திருத்தங்கள் செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

முன்னிலையில் உள்ளார்

அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் வாயிலாக நேற்று இரவு உரையாற்றிய அவர் ஒரு தேசம் என்ற முறையில் வரலாற்றுச் சிறப்புமிக்க முடிவை இந்தியா எடுத்திருப்பதாக குறிப்பிட்டார்

இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் பிரிவினைவாத திட்டங்களுக்கு இது உதவியாக இருந்தது என்றும் அவர் கூறினார்

இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் தளியார் நிறுவனங்கள் உள்ளிட்டவை இந்த பகுதிகளில் புதிதாக தொடங்கப்படும் என்று அவர் கூறினார் ஆண்டுகளாக நிலவி வந்த வாரிசு பல அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாவும் வளர்ச்சிக்கான நடைமுறைகளை இளைஞர்கள் முன்னெடுத்துச் செல்வார்கள் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசின் முடிவுக்கு தெரிவிக்கப்படும் ஆட்சேபங்களுக்கு தமது அரசு மதிப்பளிக்கிறது என்றும் அவற்றை எதிர்கொள்ளும் வகையில் செயலாற்றி வருகிறது என்றும் திரு மோடி கூறினார் தேசிய நலனுக்கு உயர் முக்கியத்துவம் அளிக்குமாறு அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்த பிரதமர் ஜம்மு கஷ்மீர் லடாக் ஆகியவற்றுக்கு புதிய திசை காட்ட அரசுக்கு உதவுமாறும் கேட்டுக்கொண்டார் இந்த மண்டலத்தில் அமைதியையும் வளத்தையும் விரும்பி ஏராளமானவர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூர்ந்த பிரதமர் அவர்களின் கனவுகளை நாம் நனவாக்குவோம் என்றார் ஜம்மு கஷ்மீரை இந்தியாவின் மகுடம் என்று வாணித்த திரு மோடி இங்கு அமைதி நிலவ காவல்துறையினரும் பாதுகாப்புப் படையினரும் செய்த தியாகங்களை சுட்டிக்காட்டினார் வெளிப்படைத் தன்மையோடு உள்ளாட்சித் தேர்தல்கள் நடத்தப்பட்டதுபோலவே சுட்டப்பேரவை தேர்தலும் நடத்தப்படும் என்று அவர் கூறினார் யூனியன் பிரதேசம் அமைக்கப்பட்ட பிறகு வடாக் மக்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்கும் என்று திரு மோடி தெரிவித்தாா் பல்லுயில் பெருக்கம் உள்ளதும் மூலிகைச் செடிகளுக்கு உலக அங்கீகாரம் பெற்றுள்ளதுமான லடாக் பகுதியின் மக்கள் பயனடைவதற்கான தருணம் வந்துள்ளது என்று அவர் கூறினார் புதிய ஜம்மு கஷ்மீருக்காகவும் புதிய லடாக் பகுதிக்காகவும் தமது அரசு அயராது பாடுபடும் என்று கூறிய திரு நரேந்திரமோடி தேசபக்த உணாவுள்ள ஜம்மு கஷ்மீர் மக்கள் பயங்கரவாதத்திற்கும் பிரிவினைவாதத்திற்கும் எதிராக எழுந்து நிற்கிறார்கள் என்றார் பக்ரித் பண்டிகை வாழ்த்துக்களை ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு தெரிவித்துக்கொண்ட பிரதமர் இந்த பண்டிகையை கொண்டாடுவதில் எந்த சிக்கலும் ஏற்படாமல் சிறப்பாக கொண்டாடுவது உறுதி செய்யப்படும் என்று குறிப்பிட்டா் பிரதம் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை ஜம்மு கஷ்மீர் லடாக் பகுதி மக்கள் வரவேற்றுள்ளனர்

தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கை இந்த பகுதியில் புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்று உதம்பூர் வாசி ஒருவர் நம்பிக்கை தெரிவித்தார் லடாக் பகுதி மக்கள் ஆர்வத்துடன் திரண்டு பிரதமரின் வானொலி உரையை கேட்டனர் ஜம்மு கஷ்மீர் லடாக் ஆகிய மூன்று பகுதிகளிலும் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக இன்றும் பொதுவாக அமைதி நிலவுகிறது ஜம்மு பகுதியில் நிலைமை சீரடைந்ததால் கத்துவா சம்பா மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ளன லடாக் பகுதியிலும் நிலைமை சீரடைந்து பள்ளிகள் சந்தைகள் அலுவலகங்கள் திறக்கப்பட்டுள்ளன புநீநகரிலும் நிலைமை சீரடைந்துள்ளது இதற்கிடையே மாவட்ட அளவிலும் மண்டல அளவிலும் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஸ்ரீநகில் உள்ள தலைமைச் செயலக ஊழியர்கள் உடனடியாக பணிக்குத் திரும்ப வேண்டுமென்று ஜம்மு கஷ்மீர் தலைமை செயலாளர் திரு பி வி ஆர் சுப்ரமணியம் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் சௌதி அரேபியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டு விரைவில் திரும்பவிருப்போருக்கு தேவையாள ஏற்பாடுகளை செய்யுமாறு ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் நிர்வாகத்துக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்

மாவட்ட நிர்வாகம் மக்களை அனுகி அவர்களின் உடனடி தேவை பற்றி விசாரிக்குமாறு ஆளுநர் அதிகாரிகளை பணித்துள்ளார் ஜம்மு கஷ்மீருக்கு வெளியே உள்ள தங்களின் பிள்ளைகளுடன் பேச விரும்பும் பெற்றோர்களுக்கு மாவட்ட தலைமையிடங்கள் தேவையான தொவைபேசி வசதிகளை செய்து தருமாறு கஷ்மீரின் தனை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார்

வேலூர் மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கதிர் ஆனந்த் முன்னிலையில் உள்ளார்

கடந்த ஐந்தாம் தேதி பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன

தொழிலாளா்களுக்கான ஊதிய விகிதச் சட்டம் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சுட்ட திருத்த மசோதா ஆகியவற்றுக்கு குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளாா் குறைந்தபட்ச ஊதியத்தை அனைவருக்கும் சீராக்கவும் உரிய நேரத்தில் ஊதியத்தை வழங்கவும் ஊதியத்துக்கு வரம்பு நிர்ணயிக்கவும் ஊதிய விகிதங்கள் சட்டம் வகை செய்கிறது பயங்காரவாத செயலில் ஈடுபடுவது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு தயா்படுத்துவது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது அல்லது பிற வகையில் பயங்கரவாதத்தோடு தொடர்பு கொள்வது ஆகியவற்றுக்கூக தனி நபரையும் பயங்கரவாத அமைப்பாகக் கருதி நடவடிக்கை எடுக்க சட்டவிரோத நடவடிக்கைகளில் தடுப்புச் சுட்ட திருத்த மசோதா மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது தேசிய புலனாய்வு முகமையால் விசாரணை மேற்கொள்ளப்படும் வழக்கில் சம்பந்தப்பட்டவரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் முடக்கவும் இந்த முகமையின் தலைமை இயக்குநருக்கு இந்த மசோதா அதிகாரம் அளிக்கிறது

திவால் மற்றும் நொடித்தல் சுட்டத்திருத்தங்கள் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

இதில் கருத்து வேறபாடு ஏற்பட்டால் திவால் மற்றும் நொடித்தல் திருத்தச் சட்டம் பொருந்தும் என்றும் அந்த அமர்வு கூறியுள்ளது

புதுதில்லி வானொலி நிலையத்திலிருந்து இன்று இரவு ஒன்பதரை மணிக்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் ஜம்மு சண்டிகர் சென்னை லக்னோ கொல்கத்தா மும்பை ஆகிய நிலையங்களிலிருந்து வல்லுநர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சியை சென்னை ஒன்று அலைவரிசை மற்றும் எஃப் எம் கோல்டு அலைவரிசைகளில் கேட்கலாம்